கூட்டாட்சி தத்துவம் தான் நாட்டின் முன்னேற்றத்துக்கு அடிப்படையாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு குறித்து எண்ணெய் நிறுவனங்கள் மட்டுமே இறுதி முடிவு எடுக்க முடியும் என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

அப்போது பேசிய அவர் இதை மேலும் அர்த்தமுள்ளதாக ஆக்கி கூட்டாட்சி தத்துவத்தை மேலும் மேம்படுத்தும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் செயல்படும் வகையில் இன்றைய கூட்டம் நடைபெறுகிறது என்றும் குறிப்பிட்டார் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதால் ஒட்டுமொத்த நாடே வெற்றி பெற முடிந்தது என்றும் பிரதமர் கூறினார் நாட்டில் உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டிய விஷயங்கள் எவை என்பதை தேர்வு செய்து இன்றைய கூட்டத்தில் அவை விவாதப் பொருட்களாக சேர்க்கப்பட்டுள்ளன என்றும் பிரதமர் தெரிவித்தார்

கிராமங்களில் இன்டர்நெட் வசதியை ஏற்படுத்தும் பாரத்நெட் திட்டம் பெரிய மாற்றத்துக்கான வழிமுறையாக மாறியுள்ளது என்றும் பிரதமர் கூறினார் இதுபோன்ற திட்டங்களில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படும்போது பணிகள் வேகமாக நடைபெற்று பயன்கள் அதிகரிப்பதுடன் கடைநிலை மக்கள் வரை இதன் பயன்களைப் பெற முடிகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு குறித்து எண்ணெய் நிறுவனங்கள் மட்டுமே இறுதி முடிவு எடுக்க முடியும் என்றும் தெரிவித்தார் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மூலமாக வருவாய் ஈட்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் நிதிநிலை அறிக்கையில் சுகாதார மற்றும் கல்வித் துறைக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய்ப் பகிர்வு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் விரிவான ஆலோசனை நடத்த வேண்டியது அவசியம் என்றார் புதிய நிறுவனங்கள் தங்கள் தொழிலைத் தொடங்குவதற்கு எந்தவித முன் அனுபவமும் தேவையில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார்

அர்ஜூன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார்

அதன் பின்னர் புதுச்சேரியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுக் கூட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றுவார் என்றும் அமைச்சர் திரு அர்ஜூன் ராம் மேக்வால் குறிப்பிட்டுள்ளார்

இந்நிலையில் புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக மாஹே பிராந்தியத்தைச் சேர்ந்த சுயேட்சை வேட்பாளர் பேராசிரியர் ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார் நாடு முழுவதும் தொழில் தொடங்க உரிமம் பெறுவது உரிமத்தை புதுப்பிப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை எளிமைப்படுத்தும் விதமாக மத்திய அரசு திருத்தங்களை அமல்படுத்தி உள்ளதாகவும் அதை புதுச்சேரியில் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் புதுச்சேரி தொழில் மற்றும் வணித் துறை செயலர் திரு

வல்லவன் தெரிவித்துள்ளார்

மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் சர்மா முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி நிகாரிகாபட் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி கீதா ஆனந்தன் மற்றும் அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அவரை வரவேற்றனர் துணை நிலை ஆளுநருக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காவல்துறை அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது

அமன் ஷர்மா உத்தரவிட்டுள்ளார் இப்பகுதிகளில் இருந்து வருபவர்கள் அரசு பொது மருத்துவமனையில் உள்ள கட்டுப்பாட்டு அறை மற்றும் மண்டல நிர்வாகி அலுவலகத்திற்கு தொலைபேசி மூலம் தங்கள் வருகையைத் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார் என்று எமது ஏனாம் செய்தியாளர் தெரிவிக்கிறார்

விழுப்புரம் மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கிடங்கில் மாவட்ட ஆட்சியர் திரு அண்ணாதுரை இன்று ஆய்வு மேற்கொண்டார்

அரசு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியினர் இதனை மக்களிடையே எடுத்துச் சென்று பயிற்சி அளிக்க வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் பிரதமர் திரு

தேர்ந்தெடுக்கப்படும் கருத்துகள் மன் கீ பாத் நிகழ்ச்சியில் இடம் பெறலாம் மிசோராம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநில உதய தினத்தை முன்னிட்டு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

கூட்டாட்சி தத்துவம் தான் நாட்டின் முன்னேற்றத்துக்கு அடிப்படையாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு குறித்து எண்ணெய் நிறுவனங்கள் மட்டுமே இறுதி முடிவு எடுக்க முடியும் என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்